தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு கோவிட் தடுப்பூசி விநியோகம் இன்றுமுதல் தொடங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் படித்த இளைஞர்கள் வேளாண்மையை ஒரு தொழிலாக மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் பருவம் தவறி பெய்த கனமழையால சில மாவட்டங்களில் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க நிதியுதவி செய்யுமாறு மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று நேரில் சந்தித்தபோது இந்த கோரிக்கையை விடுத்ததாக செய்தியாளர்களிடம் அவர் கூறினார்

அமைச்சர் சிகிச்சை பெறும் மருத்துவமனைக்கு இருவரும் நேற்றிரவு சென்று அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்ததாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்நிலையில் அமைச்சா் திரு காமராஜ் விரைந்து குணமடைய வேண்டும் என்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் கரூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் குளித்தலை பகுதியில் பாதிக்கப்பட்ட பயிர்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி மலர்விழியுடன் நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கு நாட்களாக அதிகாரிகள் பயிர் சேதம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி வருவதாகவும் இன்னும் இரண்டு நாட்களில் இப்பணி முடிவடைந்த பின்னா் முதலமைச்சின் கவனத்திற்கு கொண்டுச் சென்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தரப்படும் என்றும் கூறினார் கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதி மக்களுக்கு சிரமமின்றி வருவாய்த் துறை சேவைகளை வழங்குவதற்காக மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டு வருவதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சியை அடுத்துள்ள தேவிடட்டினம் கம்பலாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மினி க்ளினிக்குகளை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர் பிரதமர் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின்கீழ் பாலாற்றின் குறுக்கே நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது

இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு முடிவடைந்ததை அடுத்து இன்று அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது தஞ்சை மாவட்டத்தில் தேவைக்கேற்ப கூடுதவாக நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார்

திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதால் விபத்துக்களை தடுக்க சாலைப் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் புதக்கோட்டையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவா் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு இப்பகுதியில் அரசு மருத்துவமளை இல்லாதது வேதனை அளிப்பதாக கூறினார் இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு கோவிட் தடுப்பூசி விநியோகம் இன்றுமுதல் தொடங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக இந்தியாவோடு நட்பு பாராட்டும் நாடுகளுக்கும் சுகாதார பராமரிப்பு தேவைப்படும் உலக நாடுகளுக்கும் தடுப்பூசி அனுப்பப்படும் என்று டுவிட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகளை வழங்குமாறு அண்ட நாடுகளிடமிருந்தும் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடுகளிடமிருந்தும் கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் வெளியுறவுத் துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத் துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களில் பூஜ்யம் புள்ளி ஒன்று எட்டு கதவீதத்தினருக்கு மட்டுமே பக்க விளைவுகள் இருந்ததாக கூறினார் இந்நிலையில் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் சென்னையில் இதுவரை தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களுக்கு பக்கவிளைவு ஏதும் ஏற்படவில்லை என்று கூறினார்

வருங்காலத்தில் வேளாண்மை என்பது தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் நவீன சாகுபடி முறைகளை கொண்டிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

உணவு பாதுகாப்பில் கவனம் செலுத்தியதிலிருந்து தற்போது ஊட்டச்சத்துமிக்க உணவு மக்களுக்கு கிடைக்க கவனம் செலுத்த வேண்டும் அவர் கேட்டுக்கொண்டார்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கலாச்சாரத் துறை அமைச்சர் திரு பிரஹலாத்சிங் பட்டேல் இந்த கொண்டாட்டங்கள் ஒராண்டுக்கு நடைபெறும் என்று கூறினார் இந்தியாவில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலும் நேதாஜியின் பிறந்த நாள் விமரிசையாக கொண்டாடப்படும் என்று அவர் கூறினார் மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஐூ வுக்கு ஆயுஷ் துறை கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது ஆயுஷ் துறையின் அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த திரு ஸ்ரீபத் நாயக் சாலை விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவர் வகித்து வந்த அத்துறையை திரு கிரண் ரிஜிஜூ தற்போது கவனித்துவரும் துறையுடன் கூடுதலாக கவனிப்பாா் என்று குடியரசுத் தலைவா் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இருவரி செய்திகள் அமெிக்காவின் புதிய அதிபராக திரு ஜோ எபடன் ம் துணை அதிபராக திருமதி கமலா ஹாரீஸ் ம் இன்று பதவியேற்கிறார்கள்

திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் தொடர்பாக நாளை மற்றாள் நடைபெறவிருந்த கருத்துக்கேட்பு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்

இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கேரளா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது